ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வந்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர்

வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று தென்கொரியாவின் யோன்சி பல்கலைக்கழகத்தின் சியோல் வளாகத்தில் மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர் வாழ்க்கை தேவைகளின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர பேராசைகளின் அடிப்படைகளில் அல்ல என்பதே காந்தி ஜி யின் முக்கிய கொள்கை என்றார் தென்கொரிய அதிபர் திரு

தென்கொரியாவிற்கு இந்தியா வழங்கியுள்ள இந்த விலை மதிப்பற்ற பரிசுக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கு தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் தென்கொரிய அதிபர் குறிப்பிட்டார்

அமைப்பின் முன்னாள் தலைமைச் செயலர் திரு பான் கி மூன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் உலக அமைதி பருவநிலை மாற்றம் மற்றும் மனித உரிமைப் பிரச்னைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்து வரும் வலுவான ஆதரவைப் பாராட்டினார் புதிய வாய்ப்புகளின் மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தென்கொரியா இந்தியாவின் இயற்கையான வர்த்தக்க கூட்டாளி நாடு என்றும் இருநாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் பெரிய அளவில் மேம்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இந்தியாவின் போக்குவரத்து மின்சாரம் துறைமுகம் மற்றும் நகர்புற உள்கட்டமைப்பு துறைகளில் பெருமளவு முதலீடுகள் தேவைப்படுவதால் கொரிய முதலீட்டாளர்கள் இத்துறைகளில் அதிக முதலீடு செய்து இந்தியாவின் வலுவான தொழிற்நுட்ப திறன்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார்

நரேந்திரமோடி கூறினார் ஸ்டார்ட்அப் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் இதற்கு உகந்த சூழல் ஒன்றை இந்தியா அரசு உருவாக்கி இருப்பதாகவும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் மூலத்தனத் தேவைகளை தென்கொரியா கணிசமான அளவில் பூர்த்தி செய்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டார் சியோலில் தென்கொரிய ஸ்டார்ட்அப் அவர் கேந்திரத்தையும் திரு நரேந்திரமோடி தொடக்கி வைத்தார் பாதுகாப்பு படையினரின் தேவைகளை பூர்த்தி செய்வது உட்பட எல்லா அம்சங்களிலும் உற்பத்தி துறையை மேம்படுத்துவது அரசு நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் கடலோர காவல்படைக்காக கோவா கப்பல் கட்டும் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய ரோந்து படகை இன்று கோவா மாநிலம் வாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பாதுகாப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் உள்நாட்டு தேவைகளுக்கு அப்பாற்பட்டு வெளிநாடுகளின் சந்தை வாய்ப்புகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்

ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை சென்னையில் இந்தி பிரச்சார சபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைக்கிறார் இரவு ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத் தலைவர் நாளை காலை எட்டே கால் மணியளவில் ஹெலிகாப்டர் மூலம் ஆந்திர மாநிலம் நெல்லூருக்குச் சென்று ஸ்வர்ண பாரதி அறக்கட்டளையின் ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர்

எதிர்க்கட்சி எம்எல்ஏ க்களால் தொல்லைக்கு புதுவையில் ஆளாக்கப்படுவதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி விஜயவேணி திரு தீப்பாஞ்சான் ஆகியோர் கொடுத்துள்ள புகார் குறித்து தாம் ஆராய்ந்து வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் இன்று சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார் எந்தக் கட்சி எந்தவிதமான தொல்லை என்பது பற்றிய விபரங்களை அவர் வெளியிடவில்லை என்றாலும் புகார் கொடுத்துள்ள எம்எல்ஏ க்களிடம் காங்கிரஸ் அரசை கவிழ்கும் வகையில் கட்சி மாற பேரம் பேசப்பட்டு இருக்கலாம் என செய்யப்படாத தகவல் வெளியாகியுள்ளது சட்டமன்ற உறுதி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்றும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் கூறினார் பிரச்னை குறித்து தாமே விசாரிப்பதா அல்லது காவல்துறை மூலம் விசாரிப்பதா என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அவர் கூறினார்

தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலைதுறைக்கான கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்பப் படிவங்களை பெற்று கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் ராஜ்நிவாஸ் முன்பாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மேற்கொண்ட தர்ணா போராட்டத்தை கிண்டலடித்து வீடியோ வெளியிட்ட இளைஞர் ஒருவர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சம்பந்தப்பட்ட வீடியோ வைரல் ஆனதைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஹ்மான் காவல்துறையின் சைபர் க்ரைம் பிரிவில் புகார் செய்திருந்தார்

நேற்றைய தினம் இவர்கள் உயர்கல்வித் துறை அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது

ஆசிரம வளாகத்தில் கூட்டு தியானம் நடைபெற்றது மகான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த அறைகள் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டு இருந்தன

மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கினார் கட்சித் தொண்டர்கள் அண்ணாசிலையில் இருந்து கட்சி அலுவலகம் வரை ஊர்வலம் ஒன்றையும் நடத்தினர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதம் மற்றும் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க மகாத்மா காந்தியின் வாழ்வும் வாக்கும் பெருமளவு உதவும் என பிரதமர் திரு

ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வந்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர்

வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார்